அமல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் வாய் சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதத்தில் புதிய இணையதளம் மற்றும் செயலியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் சரஸ்வதி மற்றும் ஆயுதபூஜை இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது

முன்னேறியுள்ளார்

பிரகாஷ் ஜவ்டேன் தெரிவித்துள்ளார் புத்தில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் காற்று மாசுப்பாட்டை குறைக்கும் விதத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக குறிப்பிட்டார் புதிய மோட்டார் வாகன சட்டத்தின்படி வாகனங்களின் புகை பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் பசுமை பட்டாசுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது வரவாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என்று அவர் கெரிவிக்கார்

வாய் சுகாதாரத்தை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் நோக்கில் புதிய இணையதளமும் செயலியையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் ஈதன் சேவா என்ற பெயரில் இந்த இணையதளம் மற்றும் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கருவுற்றப் பெண்கள் மற்றம் குழந்தைகளுக்கான வாய் சுகாதாரம் குறித்த விவரங்கள் அதில் தரப்பட்டுள்ளன இந்த சுகாதாரம் குறித்து பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான ப்ரைலி வடிவிலான புத்தகமும் வெளியிடப்பட்டுள்ளது எய்ம்ஸ் மற்றும் பிற மருத்துவமனைகளுடன் இணைந்து இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையத்தில் இஸ்ரோ சார்பில் இன்று நடைபெற்ற விண்வெளி கண்காட்சி நிறைவு விழாவில் பேசிய அவர் பிரதமருடன் சேர்ந்து தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு மானவர்கள் பநீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்தை பார்வையிட தகுதி பெற்றுள்ளதாக கூறினார்

பாளையங்கோட்டை ரயில்வே பாலம் அருகே சமூகநலத்துறை வட்டாட்சியர் தலைமையிலான நிலை கண்காணிப்பு குழுவினர் நடத்திய வாகன சோதனையில் இந்த பணம் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது தமிழகத்தில் சரஸ்வதி மற்றும் ஆயுதபூஜை இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆலயங்கள் வீடுகள் தொழிற்சாலைகள் சிறு தொழில் நிறுவனங்கள் கடைகள் ஆகியவற்றில் ஆயுதபூஜை சிறப்பாக கொண்டாடப்பட்டது பொது மக்கள் தங்களது வானங்களை அலங்கரித்து பூஜைகள் செய்து வழிபட்டனர் தசராப் பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தேச கட்டமைப்புக்கு பாடுபடவும் ஏழ்மையான மற்றும் உதவி தேவைப்படுவோர் மீது அக்கறை செலுத்தும் சமுகத்தை உருவாக்கும் விதத்தில் தசரா விழா கொண்டாடப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த தசராப் பண்டிகை அமைதியும் வளத்தையும் தருவதாகவும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு பெரு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கட்டும் என்று தனது வாழ்த்துச் செய்தியில் திரு வெங்கப்யா நாயுடு கூறியுள்ளார் துத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினத்தில் முத்தாலம்மன் கோயில் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மஹிஷா சூரசம்ஹாரம் நாளை நள்ளிரவு நடைபெறுகிறது விஜயதசமி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குழந்தைகளுக்கு எழுத்து கற்பிக்கும் நிகழ்ச்சி பல கோயில்களில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கல்வி நிறுவனங்களில் தங்களது குழந்தைகளை முதன்முதலில் சேர்ப்பதற்கு பெற்றோர்கள் ஆர்வத்துடன் உள்ளனர்

சுவீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் இன்று இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது

ஆக்ஸிஜன் அளவைப் பொறுத்து செல்கள் எவ்வாறு தங்களை தகவமத்துக்கொள்கின்றன என்பதை கண்டுபிடித்ததற்கு இந்த பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பின் மூலமாக ரத்த சோகை புற்றுநோய் ஆகியவற்றுக்கு புதிய மருந்துகளை கண்டுபிடிக்க இது உதவும் என்று நோபல் பரிசு அமைப்பு தெரிவித்துள்ளது

இதுதொடர்பாக இன்று அவர் விடுத்துள்ள அறிக்கையில் வன்னியர் சமுதாயத்திற்கு திமுக செய்துள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார்

வளிமண்டல மேலடுக்கு கழற்சி காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அடுத்த சில தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கள்னியாகுமரி விருதுநகர் தூத்துக்குடி இராநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி ஈரோடு நீலகிரி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று முதல் அடுத்த சில தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதூக வானிலை ஆய்வு மைய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மாவட்ட செய்திகள் திருவள்ளுர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே தாங்கல் குளத்தினை மும்மாரி திட்டத்தில் தூர்வாரி ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்தும் பணியை ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி இன்று தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொதுப் பணி மற்றும் வருவாய் துறையின் சார்பில் கூடுதல் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு நீர்நிலைகளில் ஏற்படும் மரணங்களை தடுக்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு பிரபாகர் கூறியுள்ளார்

ஆயுதபூஜை தொடர் விடுமுறையை அடுத்து உதகமண்டலத்தில் ஏராளமான சுற்றுவாப் பயணிகள் குவிந்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் மஞ்சு ராணி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

வரும் வியாழக்கிழமை நடைபெறும் காலிறுதி கற்றில் தென் கொரியாவைச் சேர்ந்த கிம் கியாங் மி யை மஞ்சு ராணி எதிர்கொள்கிறார்

ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் தெலுகு அணி குஜராத் அணியையும் தமிழக அணி ஜெய்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன